குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஒப்பதல் அளித்துள்ளார் பிஜேபி அரசு அல்லாத மாநிலங்களுக்கு சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீடு வழங்குவதில் எந்தவித பாரபட்சமும் காட்டப்படவில்லை என நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் தெரிவித்துள்ளார்

மூன்றாம் கட்டத் தேர்தல் வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்றது பிரிட்டன் பொதுத் தேர்தலில் பிரதமர் திரு போரிஸ் ஜான்சன் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சி பெரும்பான்மையை பெறும் என தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன இனி விரிவான செய்திகள் குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் இதனையடுத்து இந்தச் சட்டம் அமலுக்கு வருகிறது

இதுகுறித்து அரசிதழில் அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது

அரசியல் சாசனத்தின் ஆறாவது பட்டியலில் இடம்பெற்றுள்ள அசாம் மேகாலயா மிசோரம் மற்றும் திரிபுராவின் பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளுக்கும் பாதுகாக்கப்பட்ட இடங்கள் என வரையறுக்கப்பட்ட பகுதிகளுக்கும் இது பொருந்தாது அருணாச்சலப்பிரதேசம் நாகாலாந்து மற்றும் மிசோரத்தில் பாதுகாக்கப்பட்ட இடங்கள் என வரையறுக்கப்பட்ட பகுதிகளுக்கும் இச்சட்டம் பொருந்தாது கடந்த புதன்கிழமை இச்சட்டத்திருத்த மசோதாவிற்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியது குடியுரிமை சட்டத் திருத்த மசோதா குறித்து அசாம் மக்கள் கவலைப்பட தேவையில்லை என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார் அகில இந்திய வானொலிக்கு பேட்டியளித்த அவர் மாநிலத்தின் கலாச்சாரம் பண்பாடு மொழி அரசியல் மக்களின் நில உரிமை போன்றவற்றிற்கு அசாம் உடன்படிக்கையின் அடிப்படையில் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அசாம் உடன்படிக்கையின் ஆறாவது பிரிவை நடைமுறைப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடியும் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வும் தெரிவித்துள்ளதை அவர் சுட்டிக் காட்டினார் குடியுரிமை சுட்டத் திருத்த மசோதா குறித்து சிலர் தவறான தகவல்களை பரப்பி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார் இதனிடையே அசாமில் குடியுரிமை சட்டத் திருத்த மசோதாவை எதிர்த்து ஆங்காங்கே ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன அங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அசாம் மாணவர்கள் சங்கத்தினர் நூற்றுக்கணக்கானோர் கூடினர் குவஹாத்தி திப்ருகர் ஜோர்ஹட் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு பகலாக ஊரடங்கு உத்தரவு நடைமுறையில் உள்ளது அம்மாநிலத்தில் ரயில் மற்றும் விமான போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது சில இடங்களில் பிஜேபி தொண்டர்களின் வீடுகளில் போராட்டக்காரர்கள் தாக்குதலில் ஈடுபட்டனர் அம்மாநிலம் முழுவதும்கல்வி நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன

பிஜேபி அரசு அல்லாத மாநிலங்களுக்கு சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீடு வழங்குவதில் எந்தவித பாரபட்சமும் காட்டப்படவில்லை என நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் தெரிவித்துள்ளார்

கடந்த அஆகஸ்ட் மாதம் முதல் அளந்த அஒரு மாநிலத்திற்கும் இழப்பீடு வழங்கப்படவில்லை என்று கூறினார்

இந்த இரண்டு பேச்சுவார்த்தைகளும் தில்லியில் உள்ள பிரவஸி பாரதிய கேந்திராவில் தனித்தனி அரங்குகளில் நடைபெறவுள்ளன இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் கடல்சார் விவகாரங்களை விரிவாக்குவது குறித்து இந்தியப் பெருங்கடல் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படவுள்ளது தில்லி பேச்சுவார்த்தை மாலையில் தொடங்கி நாளை வரை நடைபெறவுள்ளது

சர்வதேச பொருளாதார சேவை மைய ஆணைய மசோதா மாநிலங்களவையில் நிறைவேறியது நாட்டில் உள்ள சர்வதேச பொருளாதார சேவை மையங்களில் பொருளாதார சேவை சந்தையை மேம்படுத்துதல் மற்றும் ஒழுங்குமுறை படுத்துதல் பணிகளுக்காக ஆணையம் அமைக்கப்படவுள்ளது ஏற்கெனவே இதற்கான மசோதா மக்களவையில் நிறைவேறியது மாநிலங்களவையில் ஒப்புதல் கிடைத்ததை அடுத்து இம்மசோதா குடியரசுத்தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்படவுள்ளது இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதில் அளித்து பேசிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் நாட்டில் உள்ள பல்வேறு பொருளாதார சேவை மையங்களை ஒழுங்குமுறை படுத்த ஒருங்கிணைந்த ஆணையமாக புதிய ஆணையம் செயல்படும் என்று கூறினார் மத்திய சமஸ்கிருத பல்கலைக்கழக மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேறியது நாட்டில் உள்ள மூன்று நிகர்நிலை சமஸ்கிருத பல்கலைக்கழகங்களுக்கு மத்திய பல்கலைக்கழக அந்தஸ்த்து வழங்க இந்த மசோதா வழிவகை செய்கிறது சமஸ்கிருதத்தில் உள்ள பழமையான அறிவாற்றலை மேம்படுத்த இம் மசோதா உதவும் என அதன் மீதான விவாதத்திற்கு பதில் அளித்த மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்தார் நாட்டில் உள்ள அனைத்து மொழிகளுக்கும் சமமான வாய்ப்பு வழங்கப்பட்டு அவற்றை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார்

இதர தொகுதிகளில் மாலை ஐந்து மணி வரையும் வாக்குப்பதிவு நடைபெற்றது

இதனிடையே நான்காவது மற்றும் இறுதி கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது

திஹாவில் நடைபெற்ற தொழில்துறை மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அம்மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி அடுத்த சில தினங்களுக்குள் இத்திட்டத்திற்கான பணிகள் தொடங்கும் என்று கூறினார் மேற்குவங்க மாநிலத்தில் பிர்பூம் மாவட்டத்தில் உள்ள உலகின் இரண்டாவது மிகப்பெரிய நிலக்கரி சுரங்கமான இச்சுரங்கத்தில் இரண்டு புள்ளி ஒரு பில்லியன் டன் நிலக்கரி உள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது அங்கு நிலக்கரி வெட்டி எடுபப்பதற்கு மத்திய நிலக்கரித்துறை ஒப்புதல் வழங்கியுள்ளது மும்பை பூனே இடையே அதிவேக ஹைப்பர் லூப் எனப்படும் நவீன போக்குவரத்து திட்டம் குறித்த அறிக்கையை முழுமையாக ஆராய்ந்த பிறகு உரிய முடிவு எடுக்கப்படும் என மகாராஷ்ட்ரா முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்கரே தெரிவித்துள்ளார்

இத்திட்டத்தை செயல்படுத்த ஒத்துழைப்பு வழங்குமாறு இங்கிலாந்து தொழிலதிபர் திரு ரிச்சசரட் பிரான்சன் மகாராஷ்ட்ர முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்கரவே சந்தித்து வலியுறுத்தினார் பிரிட்டன் பொதுத் தேர்தலில் பிரதமர் திரு போரிஸ் ஜான்சன் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சி பெரும்பான்மையை பெறும் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன

இத்தேர்தலில் மோசமான வானிலையையும் பொருட்படுத்தாமல் ஏராளமானோர் வரிசையில் நின்று வாக்களித்ததாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறுவதற்கான பிரிட்டிஷ் ஒப்பந்தத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற ஏதுவாக இங்கிலாந்து பிரதமர் திரு போரிஸ் ஜான்சன் பெரும்பான்மையை அதிகரிக்கும் நோக்கத்தில் தேர்தல் நடத்த பரிந்துரை செய்தார் இதன் அடிப்படையில் இத்தேர்தல் நடைபெற்றது இதில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியிடப்படவுள்ளன

இந்தியா அமெரிக்கா இடையேயான இரண்டாவது பாதுகாப்பு மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தைகள் வரும் பதினெட்டாம் தேதி அமெரிக்காவின் வாஷிங்டனில் நடைபெறவுள்ளது இதில் இந்தியா தரப்பில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் ஆகியோர் பங்கேற்கவுள்ளனர் இந்த பேச்சுவார்த்தை குறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரவீஸ்குமார் இந்தியா அமெரிக்கா இடையேயான பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று கூறினார் உலக வெப்பமயமாதலை குறைக்க பாரிஸ் பருவநிலை உடன்படிக்கையின்படி எடுக்கப்படவேண்டிய நடவடிக்கைகளுக்கு தேவையான விதிமுறைகளை வகுக்க சில வளர்ந்த மற்றும் வளரும் நாடுகள் தடையாக அமைந்துள்ளது என ஸ்பெயின் கூறியுள்ளது பருவநிலை மாறுபாடு தொடர்பாக பல்வேறு நாடுகள் பங்கேற்றுள்ள பேச்சுவார்த்தைகள் ஸ்பெயின் தலைநகர் மேட்ரிடில் நடைபெற்று வருகிறது